ஆதார் தேவையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது

இந்திய மருத்துவ கவுன்சிலை நடத்துவதற்கு குழு ஒன்றை அமைப்பதற்கான அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார்

மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வாய்ப்பில்லை என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார்

ஆதார் எண்ணை நடைமுறைப்படுத்தி கொண்டுவரப்பட்ட சுட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் இன்று இந்த தீர்ப்பை வழங்கியது விவரங்களின் பாதுகாப்புக்காக விரிவான நடைமுறைகளை மத்திய ஆகார் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் வலியுறுத்தியுள்ளனர்

ஆதா் எண்ணை ஏழை எளிய மக்கள் தங்களுக்கான நலத்திட்ட உதவிகளைப் கண்ணியமான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் தற்போது நடைமுறையில் ஒரே நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதார் அட்டைகளைப்பெற முடியாத அளவிற்கு சிறந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுவதாக நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கும் சிபிஎஸ்இ நீட் யுஜிசி போன்றவை நடத்தும் தேர்வுகளுக்கும் கட்டாயமாக்குவது கூடாது என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் எண்ணை காரணம் காட்டி குழந்தைகளுக்கு எந்தவொரு நலத்திட்ட உதவியையும் மறுக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் வங்கிக் கணக்குக்களிலும் தொலைபேசி இணைப்புகளிலும் ஆதார் எண்ணை சேர்க்க தேவையில்லை என்றும் அந்த தீரப்பில் கூறப்பட்டுள்ளது ஆனால் பான் எண் பெறுவதற்கும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கும் ஆதார் எண் கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் ஆதார் அடையாள அட்டை பெறுவதை நாட்டின் பாதுகாப்பு கருதி தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு என்றும் நீதிபதிகள் கூறினர் ஆதார் அரசியல் சாசனப்படி செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்றுள்ளன புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சந்திப் பத்ரா உச்சநீதிமன்ற தீர்ப்பு மத்திய அரசுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார் இந்த தீர்ப்பு ஏழை எளிய மக்களுக்கு வலு சேர்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜிவாலா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தனி மனிதனின் சுய விவரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்திய மருத்துவ கவுன்சிலை நடத்துவதற்கு குழு ஒன்றை ஏற்படுத்த வகைசெய்யும் அவசரசட்டத்தை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார்

முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இந்த அவசர சுட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் இந்திய மருத்துவ கவுன்சிலின் பதவிக்காலம் முடிவுக்கு வருவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு அருண்ஜேட்வி தெரிவித்தார் நாட்டில் கூடுதல் சர்க்கரை உற்பத்தியை முறையாக கையாள வகைசெய்யும் ஒருங்கிணைந்த கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

தேசிய டிஜிட்டல் தகவல் கொள்கைக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் முத்ரா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது புதிய தொழில் முனைவோருக்கு குறிப்பாக மகளிருக்கு இத்திட்டத்தின்கீழ் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் இவர்சீஸ் வங்கியின் தலைமை பொது மேலாளர் திரு செந்தில்குமார் வங்கி மூலம் வழங்கப்பட்டு வரும் கடனுதவி குறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

தமிழகத்தில் மலையேற்றத்திற்கான ஒழுங்குமுறை விதிகளை வகுப்பது குறித்தும் அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சா் ஆவோசனை நடத்தினாா் தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான வாய்ப்பில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார்

அக்கல்லூரியில் இன்று பல்வேறு மருத்துவ உபகரணங்களையும் நுண்வழி அறுவை சிகிச்சை துறைக்கான புத்தகம் மருத்துவ கருவிகள் போன்றவற்றையும் வழங்கி பேசிய அமைச்சர் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக சென்னை மருத்துவக் கல்லூரியில் தான் நுண்வழி அறுவை சிகிச்சைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பாக குறிப்பிட்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் போர் குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருப்பதை கண்டிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இலங்கை பிரச்சினைக்காக திமுக மீது குற்றம் சுமத்தி கண்டன பொதுக்கூட்டத்தை அஇஅதிமுக நடத்தி இருப்பதை தமிழக மக்களும் இலங்கை மக்களும் ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லை என்று கூறியுள்ளார் அஇஅதிமுக அரசில் இடம்பெற்றுள்ளவர்கள் தங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவே திமுக மீது குற்றம் சுமத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐந்து நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பான ஒப்பந்த புள்ளிகளின் தற்போதைய நிலை குறித்தும் அவற்றை கண்காணிக்கும் மூன்று குழுக்களில் இடம்பெற்றுள்ளவர்களின் விவரங்களையும் மாநில வஞ்ச ஒழிப்புத் துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது இதுதொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி திரு ஜெகதீஸ் சந்திரா முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் இதற்கான அறிக்கையை தாக்கல் செய்தார் உலக வங்கியின் விதிகளின் படியே இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் உள்ள தொழில் முனைவோர் ஒடிஸாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அழைப்பு விடுத்துள்ளார் சென்னையில் ஒடிஸா மாநிலம் சார்பாக இன்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் தங்கள் மாநிலத்தில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டார் மாவட்ட செய்திகள் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் இரண்டாவது அனு உலையில் மின் உற்பத்தி இன்று காலை மீண்டும் தொடங்கியது கரூர் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணிகள் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் இன்றி விதை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கொரிய ஒபள் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து பங்களாதேஷ் தற்போது ஆடிவருகிறது